முன்னாள் குடியரசுத் தலைவா் திரு பிரணாப் முகா்ஜி இன்று மாலை தில்லி ரானுவ மருத்துவமனையில் காலமானார் அவரது மறைவுக்கு குடியரகத் தலைவர் திரு ராம்நாத்கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி உள்ளிட்டோர் ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர்

அமைச்சா் திரு அமித்ஷா இன்று குணமடைந்து வீடு திரும்பினாா் தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரிக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை வலியுறுத்தியுள்ளார் ஒணம்பண்டிகை இன்று மலையாள மொழி பேசும் மக்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இனி விரிவான செய்திகள் முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி இன்று மாலை தில்லி ராணுவ மருத்துவமனையில் காலமானார்

உடல்நலக் குறைவு காரணமாக கடந்த பத்தாம் தேதி தில்லியில் உள்ள ராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட திரு பிரணாப் முகர்ஜி சிகிச்சை பலனின்றி இன்று காலமானார்

அவரது அரசியல் சமூக பணியை பாராட்டி மத்திய அரசு கடந்த ஆண்டு நாட்டின் மிக உயரிய விருதான பாரத ரத்னா விருதை வழங்கி கௌரவித்தது அரசியல் ஆசிரியா் சமூக சேவகள் பத்திரிகையாள் என்ற பன்முகத் தன்மையை கொண்டவா் பிரணாப் முகா்ஜி ஆவார்

பாதுகாப்பு வெளியுறவு நிதித்துறை உள்ளிட்ட முக்கிய துறைகளில் மத்திய அமைச்சராக திரு பிரணாப்முகா்ஜி பொறுப்பு வகித்துள்ளாா் பிரணாப் முகா்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் துணை குடியரசுத் தலைவர் திரு வெங்கையா நாயுடு பிரதம் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் காங்கிரஸ் முன்னாள் தலைவா் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தலைவா்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாடு மதிப்புமிக்க குடிமகனை இழந்து வாடுவதாக குறிப்பிட்டுள்ளார் இந்தியாவின் ஒரு மிகப்பெரிய சகாப்தம் முடிவுக்கு வந்துள்ளதாகவும் இந்திய திருநாட்டிற்கு அவர் அளப்பரிய பணியாற்றியவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் இந்தியாவின் மிகச்சிறந்த மகன்களில் ஒருவரான பிரணாப் முகா்ஜியின் இழப்பு ஈடு செய்ய முடியாதது என்றும் திரு ராம்நாத் கோவிந்த் குறிப்பிட்டுள்ளார்

சாதாரண மனிதர்களுக்கும் குடியரசுத் தலைவர் மாளிகையில் இடமளிப்பவர் என்றும் புதமை கலாச்சாரம் அறிவியல் மற்றும் இலக்கியம் ஆகியவற்றின் மையமாக குடியரசுத் தலைவர் மாளிகையை மாற்றியவர் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்தியாவின் வளர்ச்சிப் பாதையை வடிவமைத்தவர் என்றும் நாட்டின் பொருளாதரத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியவர் என்றும் பிரதமர் புகழாரம் சூட்டியுள்ளார் மிகச்சிறந்த அறிஞர் என்றும் அனைத்த கட்சியிளரிடமும் நன்மதிப்பை பெற்றவர் என்றும் பிரதம் பாராட்டு தெரிவித்துள்ளார் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினா் மற்றும் ஆதரவாளா்களுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் பிரணாப் முக்ஜயின் மறைவால இந்திய அரசியலில் மிகப்பெரிய வெற்றிடம் ஏற்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சா் திரு அமித்ஷா தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் தேசத்தின் நலனுக்காக கடுமையாக உழைத்தவர் என்றும் அவர் புகழாரம் சூட்டியுள்ளார் திரு பிரணாப் முகா்ஜியின் மறைவுக்கு அகில இந்திய காங்கிரஸ் கட்சி ஆழந்த இரங்கல் தெரிவித்துள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் பிரணாப் முக்ஜியின் மரணம் தரதிருஷ்டவசமானது என்றும் நாடே அவருக்கு அஞ்சலி செலுத்தும் இந்த நேரத்தில் என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை அவரது குடும்பத்தினருக்கு தெரிவித்துக் கொள்வதாககக் கூறியுள்ளார் மத்திய அமைச்சாகள் திரு ராஜ்நாத்சிங் திருமதி நிாமலா சீதாராமன் தெலங்கானா ஆளுநர் திருமதி தமிழிசை சௌந்தர்ராஜன் தமிழக துணை முதலனமச்சன் திரு ஒ பன்னீர்செல்வம் உட்பட தலைவர்கள் பல் இரங்கல் தெரிவித்த வண்ணம் உள்ளனா்

தமிழகத்திற்கு மத்திய அரசு வழங்க வேண்டிய சரக்கு மற்றும் சேவை வரிக்கான நிலுவைத் தொகையை உடனடியாக விடுவிக்க வேண்டுமென்று முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரை வலியுறுத்தியுள்ளார்

நடப்பு ஆண்டுக்கான ஜி எஸ் டி இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார்

சுயசார்பு இந்தியா இயக்கத்தின் கீழ் மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கான நிபந்தளைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் செலவுகளை எதிர்கொள்ளவும் மாநில பொருளாதாரத்தை மீண்டும் புனரமைக்கவும் உதவிடும் என்றும் முதுலமைச்ச் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார் பொதுத்துறை நிறுவனமான ஏர் இண்டியவை தனியார்மயமாக்கும் நடவடிக்கைகள் நிறைவுபெறும் என்று மத்திய சிவில் விமாள போக்குவரத்துத்துறை அமைச்ச் திரு ஹர்தீப்சிங் பூரி நம்பிக்கை தெரிவித்துள்ளார்

அதேசமயம் சா்வதேச சரக்கு விமானங்கள் வழக்கும்போல செயல்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது

காணொலி காட்சி வாயிலாக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் அம்மாநில முதலமைச்சா் திரு யோகி ஆதித்யநாத் தலைமை தாங்குகிறார்

இதன் மூலம் உத்திரபிரதேச மாநிலத்தின் சாலை இணைப்புகள் மேம்படுத்தப்படும் என்றும் பொருளாதாரம் வளர்ச்சிபெறும் என்றும் அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது

சீன ராணுவம் ஏற்கனவே நடைபெற்ற பேச்சுவார்தைகளின் ஒப்பந்தங்களை மீறி கிழக்கு லடாக் பகுதியில் அத்துமீறி தாக்குதல் நடத்தி எல்லைப் பகுதிகளில் பதற்றமான சூழ்நிலையை எற்படுத்தியது என்று இந்திய ராணுவம் குற்றம்சாட்டியது கடந்த இரண்டு நாட்களாக சீன ராணுவ படையிளா் எல்லைப் பகுதியில் குவிக்கப்பட்டு வருவதாகவும் இந்தியா குற்றம்சாட்டியுள்ளது

எல்லைப்பகுதியில் பேச்கவார்த்தை மூலமே அமைதியை கொண்டுவர முடியும் என்று இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது இந்திய பகுதிகளை பாதுகாப்பதில் எந்தவித சமரசத்துக்கும் இடமில்லை என்றும் ராணுவம் கூறியுள்ளது உச்சநீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் திரு பிரசாந்த் பூஷனுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் ஒரு ரூபாய் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது

இதை கட்ட தவறும்பட்சத்தில் மூன்று மாதங்கள் சிறை தண்டனை விதிக்கப்படும் என்றும் மூன்று ஆண்டுகள் வழக்கறிஞர் பணி செய்யவும் தடை விதிக்கப்படும் என்றும் நீதிபதிகள் தங்கள் தீர்ப்பில் கூறியுள்ளனர் உச்சநீதிமன்ற நீதிபதிகளை அவமதிக்கும் விதத்தில் தன்னுடைய டுவிட்டர் பக்கத்தில் திரு பிரசாந்த் பூஷன் தெரிவித்திருந்த ள்ச்சைக்குரிய கருத்துக்களை அடுத்து உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை பதிவு செய்து விசாரணை நடத்தியது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே திரு பிரசாந்த் பூஷன் நீதிமன்றம் விதித்திருக்கும் ஒரு ரூபாய் அபராத தொகையை தாம் கட்ட உள்ளதாகத் தெரிவித்துள்ளார் ஒணம்பண்டிகையை மலையாள மொழி பேசும் மக்கள் இன்று சிறப்பாக கொண்டாடினா் மக்கள் தங்கள் வீட்டு வாசல்களில் அத்தப்பூ கோலமிட்டு ஓணம் பண்டிகையை கொண்டாடி மகிழ்ந்தனர் கேரளாவில் மட்டுமன்றி அம்மாநிலத்தை ஒட்டிய தமிழகத்தில் கன்னியாகுமரி கோவை நீலகிரி மாவட்டங்களிலும் சென்ளையில் வசிக்கும் மலையாள மொழி பேசும் மக்களும் ஒணம் பண்டியை கொண்டாடினர்

தேசிய வேலைவாய்ப்பு முகமை அமைக்கப்பட்டதன் மூலம் கிராமப்புற மற்றும் நக்புற இளைஞர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உள்ளதாக பிரதம் அலுவலக இணை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திரசிங் கூறியுள்ளார் தொழில்துறை நிறுவனங்கள் அரசு அமைப்புகள் மற்றும் கல்வியாளர்கள் கலந்து கொண்ட இணையவழி கருத்தரங்கில் இதன் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார் இந்திய இளைஞா்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் அவா்களுக்கு உரிய வேலைகள் இந்த முகமை மூலம் ஏற்படுத்தித்தரப்படும் என்று அவர் குறிப்பிட்டார்